நாடு வளம்பெற மகளிர் கல்வி அறிவுடனும் ஆளுமையுடனும் திகழ வேண்டியதன் அவசியத்தை பிரதம் திரு

முதலமைச்சர் திரு

நம் நாடு ஆரோக்கியத்திலும் உடல் நலத்துறைகளில் கடந்த சில ஆண்டுகளாக பெருமளவு முன்னேற்றம் கண்டிருப்பதாகவம் இப்பிரிவில் இன்னும் நிறைவேற்றப்பட வேண்டியது ஏராளம் என்றும் சுட்டிக்காட்டினார் கூடுதல் நிதி ஒதுக்கிடு சிறந்த சிகிச்சை பலன்கள் முறையான கண்காணிப்பு போன்றவை மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார்

இந்த இரண்டு நாள் மாநாடு சுகாதாரத்துறை அமைச்சகம் மற்றும் தாய் சேய் குழந்தை நல கூட்டமைப்பின் சார்பில் நடத்தப்படுகிறது

இதனிடையே புதிய சட்டப்பேரவை கட்சித்தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் இன்று ஜெய்பூரில் நடைபெறுகிறது இதற்காக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நியமனம் செய்துள்ள மேலிட பார்வையாளர் திரு

முதலமைச்சராக முன்னாள் முதலமைச்சர் திரு அசோக் கெலாட் அல்லது அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு சச்சின் பைலட் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என தெரிகிறது

இந்நடவடிக்கைகளை மேற்பார்வையிட திரு

இதனையடுத்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு கமல்நாத் திரு திக் விஜய் சிங் திரு ஜோதிர் ஆதித்யா சிந்தியா உள்ளிட்டோர் இன்று ஆளுநரை சந்திக்க உள்ளன் இதனிடையே மத்திய பிரதேச முதலமைச்சர் பதவியிலிருந்து திரு

தேவைப்பட்டால் ராஜஸ்தானிலும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க தமது கட்சி துணை நிற்கும் என்றார்

சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு

மக்களவையில் இன்று கேள்வி நேரம் தொடங்கியதும் காங்கிரஸ் சிவசேனா அஇஅதிமுக கட்சிகள் அவையின் மையப்பகுதிக்குள் குழுமி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினார்கள்

அதேவேளையில் காவிரி நதி நீர் பிரச்சனையில் தமிழக விவசாயிகளுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று கோரி அஇஅதிமுகவினரும் குரல் எழுப்பினார்கள் இவர்களை அமைதி காக்க அவைத்தலைவர் திருமதி குமித்ரா மகாஜன் விடுத்த வேண்டுகோளை யாரும் செவிமடுக்காததால் நிலவிய கூச்சல் குழப்பங்களை அடுத்து அவை நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது

மாநிலங்களவையில் காவிரி நதி நீர் பிரச்சனையை வலியுறுத்தி அஇஅதிமுகவினரும் திமுகவினரும் அவையின் மையப்பகுதியில் குழுமி குரல் எழுப்பினார்கள்

எடப்பாடி கே

இந்த தொழிற்தட் திட்டத்திற்கான வலைதளத்தையும் முதலமைச்சர் துவக்கி வைத்தார்

எடப்பாடி கே